வேண்டும் என்று வருவாய்த் துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமாா் கேட்டுக்கொண்டுள்ளாா்

அது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் தமிழ் தேசிய கூட்டணி எச்சித்துள்ளது

வீராங்கனைகள் முன்னேறியுள்ளனர்

மத்தியபிரதேச மாநிலம் ஜாபுவாவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டையே ஊழல் சுரண்டிவிட்டது என்றார் தொழில்நுட்பம் மூலம் அரசு செயல்பாடுகளில் வெளிப்படை தன்மையை மத்திய அரசு கொண்டுவந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

கஜா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நாகை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு தினங்களில் முழு மின் இணைப்பு வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியிருக்கிறார்

மின் ஊழியர்கள் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக பணியாற்றி வருவதாகவும் எனவே சீரமைப்பு பணிகள் விரைவாக முடியும் என்றும் அவா் தெரிவித்தாா் நாகை மாவட்டத்தில் கீழவேலூர் கச்சனம் செல்லும் சாலையில் புதிய மின் கம்பங்கள் நடும் பணியையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பம்பா கோவில் புதுச்சேரி வடக்குடி ஆலங்குடி வடுகச்சோி ஆகிய ஊராட்சிகளில் நேற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினாா்

புயல் நிவாரணப் பணிகள் தங்குதடையின்றி நடைபெற அரசு ஊழியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வருவாய்த் துறை அமைச்ச் திரு ஆர் பி உதயகுமாா் கேட்டுக்கொண்டுள்ளாா் சென்னையில் உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் அலுவலகத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போராட்டம் நடத்தினால்தான் நிவாரணம் கிடைக்கும் என்று சிலர் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம்சாட்டினார்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் வரும் மக்களவைத் தோ்தல் மற்றும் பிஜேபி க்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் திரு ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரணை செய்வது குறித்து ஆய்வாளா்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இவங்கையில் தற்போதுள்ள அரசியல் நெருக்கடி தொடா்ந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் அது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் தமிழ் தேசிய கூட்டணி எச்சித்துள்ளது கொழும்பில் நேற்று பல்வேறு நாடுகளின் தூதரக அதிகாரிகளை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாள்களிடம் பேசிய தமிழ் தேசிய கூட்டணியிள் தலைவர் திரு ஆர் சும்பந்தன் அரசியல் குழப்பம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது சிறுபான்மை தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் இவங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றிபெற்ற பின்னரும் பிரதம் பதவியிலிருந்து திரு மஹிந்த ராஜபக்சே விலக மறுப்பதால் அரசியல் குழப்பம் நீடிக்கிறது இதற்கிடையே கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமையிலான அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த திரு மங்கள சுமரவீரா இதற்கு முன்பு இதுபோன்ற அரசியல் குழப்பம் ஏற்படவில்லை என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் சர்வதேச சந்தையில் இலங்கையின் எதிர்காலம் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார்

இயற்கை எரிவாயு நிலையங்கள் மூலமாக அனைத்து வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தேவையான எரிவாயுவை குழாய் மூலம் விநியோகிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை இஸ்லாமிய மக்கள் இன்று மிலாது நபி திருநாளாக கொண்டாடுகின்றனர் இதையொட்டி மசூதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன சிறப்பு தொழுகைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தே மு தி க தலைவர் திரு விஜயகாந்த் உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

இதற்கு காரணமான கப்பலை சிறைப்பிடித்து வழக்கு பதிவு செய்ய கோரும் மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இந்த தகவலை மாக கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்த பின்னா் வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையையொட்டியுள்ள வடகிழக்குப் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடலுக்குள் மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவர்களை புயல் எச்சரிக்கை மையம் அறிவுறுத்தியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்துவருகிறது இருவரி செய்திகள் பத்திரிக்கையாளர் ஜமால் கசோகி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா அல்லது இளவரன் முகம்மது பின் சல்மானுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குசகமாக தெரிவித்துள்ளார் நிதி முறைகேடு புகாரையடுத்து ஐ நா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர் திரு எரிக் சோல்ஹிம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

மத்தியபிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் குறைந்த தொகுதிகளை ஒதுக்கியதால் அக்கட்சியுடன் கூட்டனி ஏற்படவில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி தெரிவித்திருக்கிறார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ிவால் மீது மிளகாய் பொடியை தூவிய நபரை காவல்துறையினா் கைது செய்தனா் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ் காசிபூர் ருத்ராபூர் ஆகிய மாநகராட்சிகளுக்கு நடைபெற்ற மேயர் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெற்றுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பங்கேற்கும் முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்பனில் நடைபெறுகிறது

புதுதில்லியில் நடைபெற்றுவரும் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் அரையிறுதி சுற்றுக்கு மேரிகோம் லவ்லினா சோனியா லேதர் சிம் ரஞ்சித் கவுர் ஆகியோர் தகுதிப்பெற்றுள்ளனர்